நாடு முழுவதிலும் பத்தாயிரம் விவசாய உற்பத்தி அமைப்புகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார்

அமித் ஷா குற்றம் சாட்டியுள்ளார்

எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார்

தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு க பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார்

ஹேக்லி ஒவல் மைதானத்தில் இன்று காலை தொடங்கியது

நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் உத்திரப்பிரதேச மாநிலத்தில் சித்திரகூட்டில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் பந்தேல்கண்ட் விரைவுச்சாலை திட்டத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார்

குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்புவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா குற்றம் சாட்டியுள்ளார் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்த சட்டத்தின் மூலம் சிறுபான்மையினருக்கு எந்த பாதிப்பு ஏற்படாது என்று உறுதியளித்தார் ஒடிசா மக்களின் வளர்ச்சியைக் கருத்தில் கொண்டு பிஜேபி அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக அவர் கூறினார்

இதுசம்பந்தமாக அவர் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார் ஈரானில் கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனால் ஈரானில் மீன்பிடி கலங்களில் பணியாற்றச் சென்ற மீனவர்கள் கிஷ் சீரு உள்ளிட்ட சில துறைமுகங்களில் உதவி கிடைக்காமல் தவித்து வருகின்றனர் இவர்களை அங்கிருந்து பத்திரமாக மீட்டு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஈரானில் உள்ள இந்திய துதரகத்துக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று அந்த கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாகப்பட்டிணம் மாவட்டம் சீர்காழியில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சிறுமி உயிரிழந்த செய்தி தமக்கு மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தி இருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

இந்தக் கொடூர செயலுக்கு காரணமான குற்றவாளியைசுட்டத்தின் முன் நிறுத்தி உரிய தண்டனையை பெற்றுத்தர துரித நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினருக்கு உத்தரவிட்டிருப்பதாக கூறியுள்ளார்

விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் ஒரிரு நாளில் தாயகம் திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார் கோயில்பட்டியில் துப்புரவுப் பணியாளர் குடும்பங்குளுக்கான மருத்துவ முகாமை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் ஊரக பகுதிகளில் உள்ள மக்கள் அனைவருக்கும் குடியிருப்புகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு சூரிய ஒளியுடன் கூடிய பசுமை வீடுகளை வழங்கி வருவதாகக் குறிப்பிட்டார்

குடியரிமை திருத்தச் சுட்டத்தின் பேரில் தமிழகத்தில் வன்முறையை தூண்டுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று பிஜேபி தேசிய செயற்குழ உறுப்பினர் திரு இல கணேசன் தலைமைச் செயலாளருக்கு நேற்று கடிதம் கொடுத்துள்ளார் நீதிமன்றமும் காவல்துறையும் இந்தப் போராட்டங்களுக்கு தடை விதித்திருந்தபோதிலும் காவல்துறை மீது வன்முறைத் தாக்குதலில் எதிர்ப்பாளர்கள் ஈடுபடுவதாக குறிப்பிட்டுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர்கள் வன்முறையைத் தூண்டும் வகையில் செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் எனவே இத்தகைய போராட்டங்களுக்கு அரசு தடை விதிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் குடியுரிமை திருத்தச் சுட்டத்திற்கு ஆதரவான பேரணிகள் நடைபெற்றன உலக தமிழ் சங்கங்களின் மாநாடு அடுத்த மாத இறுதியில் மதுரையில் நடைபெறும் என்று தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு க பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் மதுரையில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் எழுதிய கட்டுரை நூல்களை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ் எழுத்தாளர்களை கவுரவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக கூறினார்

அவர்களுடன் சேர்ந்து நமது திட்டங்கள் குறிப்பாக தமிழ் வள அமையங்கள்

தமிழகத்தில் ப்ளஸ் டூ தேர்வுகள் நாளை மறுநாள் தொடங்குகிறது எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்தத் தேர்வை எழுத உள்ளனர்

மே நான்காம் தேதி முடிவுகள் வெளியிடப்படும் ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதவுள்ளனர்

பொதுத் தேர்வுகளில் ஒழுங்கீன செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசுத் தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது ஆள்மாறாட்டத்தில் ஈடுபடுபவர்கள் நிரந்தரமாக தேர்வு எழுத முடியாது என்றும் காப்பி அடிப்பவர்கள் அடுத்த இரண்டு தேர்வுகளை எழுத முடியாது என்றும் தேர்வுகள் இயக்ககம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகில் பொருளாதாரத்தில் வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாக அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள நியுசிவாந்து துணை பிரதமரும் வெளியுறவு விவகாரங்கள் துறை அமைச்சருமான திருவின்ஸ்டன் பீட்டர்ஸ் தெரிவித்துள்ளார் மும்பையில் பங்குச்சந்தை கூட்டத்தில் பேசிய அவர் உலக அரங்கில் இந்தியா முக்கியப் பங்காற்றி வருவதாகக் கூறினார்

ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அமைப்புடன் அமைதிக்கான உடன்பாட்டில் அமெரிக்கா கையெழுத்திடும் என்று அந்நாட்டு அதிபர் டோனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்

பிரஜ்ராஜ் சர்மா கூறியுள்ளார் தூத்துக்குடியில் ஆவின் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் நிர்வாகப் பதவிக்கான தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டது

முன்னதாக டாஸ்வென்ற நியுசிலாந்து பந்து வீச தீர்மானித்தது வெலிங்டன்னில் நடைபெற்ற முதல் போட்டியில் இந்தியா தோல்வியை சந்தித்த நிலையில் இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டுள்ளது உலகக்கோப்பை மகளிர் டுவென்டி டுவென்டி கிரிக்கெட் போட்டியில் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்திய அணி இலங்கையை இன்று எதிர்கொள்கிறது ஒடிசாவில் நடைபெற்று வரும் கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகளில் பஞ்சாப் பல்கலைக்கழகம் நேற்று பளுதூக்கும் பிரிவில் இரண்டு தங்கப்பதக்கம் வென்றது